இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக இளைஞர்கள் போராடுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி கரியப்பா எமதானத்தில் இன்று தேசிய மாணவர் படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் கஷ்மீரை பயங்கரவாத பிரச்சினையில் இருந்து தமது அரசு மீட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாடு கதந்திரம் பெற்ற நாளில் இருந்தே ஜம்மு கஷ்மீரில் பிரச்சினை இருந்ததாகவும் இதற்கு தீர்வு காண முந்தைய அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் நாட்டின் அணிகலன் என்றும் அங்குள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் இஸ்வாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் பாகிஸ்தானில் மத சிறபான்மையினர் தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்கும் நோக்கிலேயே இதுகொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நடத்திவரும் மறைமுக போரை நிறத்தாவிட்டால் ரானுவம் அகுற்கான தீர்வை தரும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தெற்காசியாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அண்டை நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார்

தெற்காசிய நாடுகளுக்கு இடையே தொடர்புகளை ஏற்படுத்துவதிலும் அவற்றின் வளர்ச்சியிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் முயற்சியில் அனைவரும் ஒன்றாக செயல்படுவது அவசியம் என்றம் அவர் கூறினார் இந்தியாவில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டு வரும் லக்சம்பர்க் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜீன் அசெவ்பார்ன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேற்று அவர் புதுதில்லி வந்துள்ளார் அமைச்சர்களிடையே நடைபெற்ற இந்தப் பேச்சுவார்த்தையின்போது இருநாடுகளும் பரஸ்பரம் நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பு வின்வெளி அரசியல் மற்றம் பல்வேறு புதிய துறைகளில் இருநாடுகள் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது

கடன்களை வசூலிக்கும் நடவடிக்கைகளில் வர்த்தக வங்கிகள் மேற்கொள்ளும் முடிவுகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வராக்கடன் தொடர்பாக வங்கிகள் மேற்கொள்ளும் நியாயமான நடவடிக்கைகளுக்கும் வங்கிக் கடன் முறைகேடுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் வகையில் போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கடன் தொடர்பான வழக்குகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு ஏதுவாக வங்கிகள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு தொடர்பான அம்சங்களில் மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைப்பதன் மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளவும் வங்கிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழக மாணவர் சார்ஜில் இமாம் தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார் பீகார் மாநிலம் ஜகனாபாத் மாவட்டத்தில் தில்லி காவல்துறையினர் அவரை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது அவர் தெரிவித்த கருத்தக்களை அடுத்து அவர் மீது தேசிய விரோத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுதொடர்பாக காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாக்பூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதற்கட்ட மெட்ரோ ரயில் அமைக்கும் திட்டம் குறித்த காலத்திற்குள் முடிவடைந்ததாக கூறினார் மெட்ரோ ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் தூய்மையை பராமரிப்பதில் அரசுடன் இணைந்து அப்பகுதி மக்களும் பொறுப்புடன் நடந்த கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச கற்றுலாப் பயணிகளை பெருமளவில் ஈர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் நாக்பூரில் உள்ள சுபாஷ் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொன்டு பேசிய மத்திய சாவைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வார்தா பந்த்ரா கோண்டியா மற்றம் சந்தராப்பூர் உள்ளிட்ட நவீன நகரங்களை இணைக்கும் வகையில் அகல ரயில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் ஜார்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான கூட்டணி அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது தலைநகர் ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோச்சா ஆகிய கட்சிகளைச் சோ்ந்த ஆறு போ காபினெட் அமைச்சாகளாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் திருமதி த்ரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

இத்தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி நிறுவனத்தின் நிதியுதவியுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ள திட்டங்களை விரைவில் தொடங்கி வைப்பதற்கு ஏதுவாக அந்த நிதி நிறுவனத்திடம் ஒப்படைக்குமாறு அனைத்து அரசு துறைகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன இளைஞர்கள் நாட்டின் சொத்து மற்றும் வலிமை என்றும் அவர்களால் நாட்டை உயரிய இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சீனாவுடன் போட்டியிடும் அளவிற்கு இளைஞர்கள் திறன் படைத்தவர்கள் என்றும் ஆனால் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அதனை பயன்படுத்திக்கொள்ளவில்லை என்றும் குறைகூறினார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் ஒன்பது சதவீதமாக இருந்த நாட்டின் வளர்ச்சி விகிதம் தற்போது குறைந்து வருவதாக கூறினார்

கத்தார் நாட்டின் புதிய பிரதமராக திரு ஷேக் காலித் பின் கலிபா பிள் அப்துல்லசிஸ் அல்தானி நியமிக்கப்பட்டுள்ளார் இத்தொடர்பாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஏற்கனவே அப்பதவியில் இருந்து ஷேக் அப்துல்வா பின் நாசர் பின் கலிபா அல்தாளி தனது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் ராஜினாமா செய்ததற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது உலகிலேயே பாதுகாப்பான பெருநகரங்களில் ஒன்றாக சென்னையை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் காவல் துறை மேற்கொண்டு வருவதாக சென்னை காவல் துறை ஆனையர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்

ஏ பிரிவில் இந்தியா ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் பி பிரிவில் ஆஸ்திரேலியா நான்கு புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளன நாளை நடைபெற உள்ள இரண்டாவது சூப்பர் லீக் காலிறதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டஸ் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது